தேசிய அறிவியல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

அத்திக்கடவு அவிநாசி கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று அடிக்கல் நாட்டினார்

நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் ஒருகோடி பிஜேபி தொண்டர்களுடன் காணொலி காட்சி மூலம் இன்று உரையாற்றிய அவர் முப்படைகளின் தன்னம்பிக்கையை இழக்கும் விதமாக யாரும் செயல்படக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார் இந்தியர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து வளர்ச்சிப்பாதையை நோக்கி பயணம் மேற்கொள்வதாக தெரிவித்த அவர் அனைத்து நாடுகளின் கவனத்தையும் இந்தியா ஈர்த்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார்

வெங்கையா நாயுடு தீவிரவாத செயல்களை தடுப்பதற்கு உலகம் முழுவதும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் திரு

ஜே அப்துல் கலாம் உச்சிமாநாட்டை துவக்கிவைத்து பேசிய அவர் தீவிரவாத செயல்களுக்கு நிதி உதவி அளிப்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றார்

இதற்கு இந்திய ராணுவம் உரிய பதிலடி வழங்கியுள்ளதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் புதுதில்லியில் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை தொடா்ந்து ரஜோரி பூஞ்ச் சாம்பா ஜம்மு மாவட்டங்களில் எல்லைக் கோட்டிற்கு அருகே உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அறிவியல் தினம் தேசிய அறிவியல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

மக்களுக்காக அறிவியல் அறிவியலுக்காக மக்கள் என்பதே இந்தாண்டின் கருப்பொருளாகும்

நாட்டின் அறிவியல் விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

இதன் ஒருபகுதியாக திருச்சி காவேரி மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி குறித்து இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் கௌரி எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்

இந்த அமைப்பின் மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இரண்டு நாள் மாநாட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் பொருளாதார வளர்ச்சிக்கான வரைமுறைகள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது இம்மாநாட்டில் பங்கேற்பதன் மூலம் இஸ்லாமிய நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகள் மேலும் வலுப்படும் என்று அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்

இதுதொடர்பாக அலகாபாத் உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது பல்கலைகழக மான்ய குழு மற்றும் பல்வேறு கல்லூரிகள் தாக்கல் செய்த மனுக்களை நீதிபதிகள் லலித் மற்றும் இந்திரா பான்ஜி ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தள்ளுபடி செய்தது

எடப்பாடி கே பழனிச்சாமி அவிநாசியில் இன்று அடிக்கல் நாட்டினார்

வேலுமணி திரு

எடப்பாடி பழனிச்சாமி இன்று திறந்து வைக்கிறார்

தண்ணீர் திறப்பு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆழியாறு அணையிலிருந்து எலவக்கரை குளத்தின்கீழ் பாசனம்பெறும் ஆயக்கட்டு நிலங்களுக்கு தற்போதைய நீர் இருப்பு மற்றும் நீர் வரத்தினை பொறுத்து நாளைமுதல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

இதுதொடா்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்குழுவின் அறிக்கை கிடைக்கப்பெற்றவுடன் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு

நடராஜன் திருமதி

வளர்மதி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு உள்ளிட்டோர் கலந்துகொள்கின்றனர் பாஸ்போர்ட் வேலூரில் சிறப்பு பாஸ்போர்ட் மேளா வரும் சனிக்கிழமை நடைபெறுகிறது

தெற்கு வீதி ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் அறக்கட்டளை சார்பில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாட்டியக்கலைஞர்கள் கலந்துகொண்டு குச்சுப்புடி பரதம் ஒடிசி உள்ளிட்ட நாட்டிய நிகழ்ச்சிகளை நிகழ்த்த உள்ளனர்

இருவரி பெரம்பலூர் மாவட்டத்தில் அம்மா திட்ட முகாம் மேட்டுப்பாளையம் பேரளி ஆதனூர் ஆகிய வருவாய் கிராமங்களில் நாளை நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தா தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேருர் அருகே கோழிப்பண்ணையில் போலி மதுபானம் தயாரித்த நான்கு பேரை மதுவிலக்கு அமலாக்கத்துறை காவல்துறையினர் இன்று கைதுசெய்தனர்

தஞ்சை மாவட்டம் பனையக்கோட்டை வாண்டையார் இருப்பு சடையார் கோவில் நெல்கொள்முதல் நிலையங்களின் பட்டியல் எழுத்தர்கள் மற்றும் கொள்முதல் அலுவலர்கள் தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர்